அரசுகள் நிறைவேற்றவில்லை என்று பிரதம் திரு நரேந்திரமோடி குற்றம்சாட்டியுள்ளார்

சத்திஷ்கரில் பாதுகாப்புப்படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் எட்டு நக்ஸலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்துக்காக இன்று தண்ணீரை திறந்து விட்டார் நாட்டின் வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் ஏழு புள்ளி மூன்று சதவீதத்தை எட்டும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி கூறியுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டிலுள்ள அனைத்து ஞ்டியிருப்புகளுக்கும் மின்வசதி ஏற்படுத்துவது தொடர்பாக அளித்த வாக்குறதிகளை முந்தைய அரசுகள் நிறைவேற்றவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் மத்திய அரசின் மின்திட்ட பயனாளிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று அவர் கலந்துரையாடினார்

ஆனால் அந்த அவாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் அதற்கு காரணம் உறுதியான தலைவர்கள் இல்லாததே என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

அந்த தினம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தாா்

இதனை கருத்தில் கொண்டு அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின்வசதி அளிக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டதாக திரு நரேந்திரமோடி கூறினார் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற மணிப்பூர் அருணாச்சல பிரதேஷ் திரிபுரா ஆகிய மாநிலங்களை சேர்ந்த பயனாளிகள் மின்வசதி கிடைத்தது தங்களுக்கு பெருமளவு பயனளித்தது என்று தெரிவித்தனா் ஜார்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த அளிதாதேவி என்ற பயனாளி மின்வசதி தங்களது வாழ்க்கையை மாற்றியிருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் முதன்முறையாக மக்கள் நலனில் அக்கறை கொண்ட பிரதமா் தங்களுக்கு கிடைத்திருப்பதாக ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஆர்த்தி ஷா்மா கூறினார்

சத்திஷ்கில் பாதுகாப்புப் படையினா் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் எட்டு நக்ஸவைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பிஜப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப் பகுதியில் நக்ஸவைட்டுகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்புப் படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர் சுட்டுக் கொல்லப்பட்ட எட்டு நக்ஸவைட்டுகளில் நான்கு பேர் பெண்கள் என்று காவல்துறையினா் தெரிவித்தனர் ஹெலிகாப்டர் முறைகேடு தொடர்பான வழக்கில் விமானப்படையின் முன்னாள் தலைமை தளபதி திரு எஸ் பி தியாகிக்கு எதிராக கூடுதல குற்றப்பத்திரிகையை அமலாக்கப் பிரிவு தாக்கல் செய்துள்ளது தில்லி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த் குமார் இன்று இது குறித்து விசாரணை நடத்தவுள்ளார்

ஆசியான் நாடுகளுடன் கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு விரும்புவதாக வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு வி கே சிங் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் பத்தாவது டெல்லி பேச்சுவார்த்தையை அவர் தொடங்கி வைத்து பேசினார் வடகிழக்கு மாநிலங்களின் முதலமைச்சா்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளுடன் இந்த பேச்சுவாா்த்தை தொடங்குவது அந்த மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு அளித்துள்ள முக்கியத்துவத்தை காட்டுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார்

நேற்று புதுதில்லியில் பிரதமா் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இந்த மசோதா நாடாளுமன்றத்தின் நடப்பு கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படவுள்ளது

இந்த வழித்தடத்தில் ஏற்பட்டுள்ள நிலச்சிவு காரணமாக இந்த ்நடவடிக்கை எடுக்க்ப்பட்டுள்ளது

ஆசியாவில் விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஆசிய வளர்ச்சி வங்கி கூறியுள்ளது

மேட்டுர் அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தண்ணீரை திறந்து வைத்து பேசினார் காவிரி பிரச்சனையில் அஇஅதிமுக அரசு தொடர் சுட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வெற்றி பெற்றிருப்பதாக அவர் கூறினார் இதனை குறிக்கும் வகையில் மேட்டூரில் நினைவு தூண் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் டெல்டா பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் விடுவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அனுமதியின்றி நீா் திறக்கப்படுவதாக கூறுவது தவறானது என்று தெளிவுப்படுத்தினாா் ஆணையத்தின் தலைவருக்கு உரிய தகவல் அளிக்கப்பட்ட பின்னரே அணை திறக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் மேட்டுர் அணை வரவாற்றில் டெல்டா பாசனத்திற்காக முதலமைச்சா் தண்ணீர் திறந்து விடுவது இதுவே முதல் முறையாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மேட்டுர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் மூன்று நாட்களில் கல்லணையை சென்றடையும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்

மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லாத் தீர்மானத்துக்கு அஇஅதிமுக ஆதரவு அளிக்க வேண்டுமென்று திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினை தொடா்பாக சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்ட தீாமானங்களுக்கு மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை என்று கூறியுள்ளார் மாநிலத்தின் உரிமையை பறிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் மத்திய அரசுக்கு எதிரான இந்த தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்க வேண்டுமென்றும் திரு மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் இதற்கிடையே ஆந்திர மாநில பிரச்சினை குறித்து தான் தெலுங்கு தேசம் இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மேட்டுரில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இதன் காரணமாக நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு அஇஅதிமுக ஆதரவு அளக்காது என்று அரசியல் வல்லுநா்கள் கருதுகின்றனா் பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் கிராமப்புற மக்கள் பெரிதும் பயனடைந்து வருகின்றனா்

உத்தரபிரதேசத்தில் அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளது கட்டிட இடிபாடுக்களுக்கு இடையே உயிரிழந்த நிலையில் ஒருவரது உடல் இன்று மீட்கப்பட்டதாக தேசிய பேரிடர் மீட்புப்படையினர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார் இந்த விபத்து தொடர்பாக கட்டிட உரிமையாளர் உட்பட நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் வன்முறைக்குக் காரணமாக இருக்கும் பதிவுகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முகநூல் நிறுவனம் கூறியுள்ளது இதற்கு வகை செய்யும் புதிய கொள்கை வரும் மாதங்களில் செயல்படுத்தப்பட உள்ளதாக அந்த நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் வன்முறைக்கு காரணமாக பதிவேற்றம் செய்யப்படும் புகைப்படங்களும் அகற்றப்படும் என்று அவர் கூறினார் முகநூல் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு கால் இறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ரித்து பா்னதாஸ் மற்றும் ரித்விகா ஷிவானி தோல்வியடைந்தனா்